மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

பயன்படுத்திக் கொள்வதற்கான வரைவு ஒப்பந்தத்திற்கு பங்களாதேஷ் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆசியா கோப்பை கிரிக்கெட் தொடக்கப் போட்டியில் இன்று இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் இன்று ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் புராணிகாசி என்ற இடத்தில் ஒருங்கினைந்த மின்சார மேமபாட்டு திட்டம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் அடல் தொழில் தொடங்கு மையம் மண்டல கன் இயல் மையம் உள்ளிட்ட திட்டங்கள் இவற்றில் அடங்கும் இரண்டு நாள் பயணமாக வாரணாசி சென்றுள்ள அவர் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பேசுகிறார்

பள்ளிக் குழந்தைகள் பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்கள் தவிர பல்வேறு திறன்கள் விளையாட்டுகள் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் கேள்வி கேட்பதற்கு தயங்கக்கூடாது என்றும் இதுதான் கற்றலுக்கு முக்கியமான அம்சம் என்றும் பிரதம் கூறினார் பின்னர் காசி வித்யா பீடத்தில் பிரதமர் குழந்தைகளை சந்தித்தார் மாணவர்களிமிருந்து உதவி பெரும் காகிதம் சேகரிக்கும் குழந்தைகள் குழுவினருடனும் பிரதமர் உரையாடினார்

மாநிலத்தில் தேர்தலை இரண்டு கட்டங்களாக நடத்த வேண்டும் என்று கோரும் மனுவை பிஜேபி தலைவர்கள் சம்ப்பித்தனர் தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் நிர்வாகப் பணியாளர்களை நியமிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் மின்னு வாக்குப்பதிவு மற்றும் வாக்காளர் சுரிபார்ப்பு எந்திரங்கள் பயன்பாடு குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் ரத யாத்திரையை ஜெய்பூரில் திரு ராவத் தொடங்கிவைத்தாா் தேர்தல் பிரக்சாரம் தொடர்பான கைப்பிரதிகள் குறுந்தகவல்கள் ஆகியவற்றை அவர் வெளியிட்டார் குஜராத் சட்டப்பேரவையின் இரண்டுநாள் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காந்தி நகரில் தொடங்குகிறது

முன்னதாக இதன் பட்ஜெட் கூட்டத் தொடர் சென்ற மார்ச் மாதம் நடைபெற்றது இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு மால்தா வா்த்தக சமூதாயத்தினரை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் மால்தா நாட்டின் வாலட்டா நகரில் நேற்று இந்திய மால்டா வா்த்தக அமைப்பில் அவர் உரையாற்றினார் இந்தியா முதலீட்டுக்கு பாதுகாப்பான இடம் என்று அவர் கூறினார் இந்தியாவில் தற்போது நிலவும் மாற்றத்திற்கான நெடுநோக்கு அதனை உலகின் மிகசிறந்த முதலீட்டு இடமாக மாற்றியுள்ளது என்று கூறினாா்

ஜன்தன் திட்டம் ஜிஎஸ்டி ஆகியவைப் பற்றி குறிப்பிட்டு இந்திய அரசு பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இந்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை நடவடிக்கைகள் அதனால் அஏற்பட்டுள்ள விரைவான அடிப்படை கட்டுமானவசதி பெருக்கம் ஆகியன புதிய வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாக அவா் கூறினாா் மருத்துவம் கடல் போக்குவரத்து திரைப்படங்கள் மருந்துகள் சுற்றுலா ஆகிய துறைகளில் மால்டா நிறுவனங்கள் முதலீடு செய்யலாம் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் கூறினார் கல்வித் துறையில் செய்யப்படும் முதலீடுகள் நாட்டின் எதிர்காலத்திற்கானவை என்று மத்திய சாலைப் போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை அமைச்சா் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளாா்

ஹிஸ்லாப் கல்லூரிக்கு பல்கலைக்கழக மான்யக் குழு சிறப்பு பாரம்பரிய அந்தஸ்து வழங்கியுள்ளதை அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியின் நினைவாக ஹிஸ்லாப் கல்லூரியின் சிறப்பு தபால் தலையை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித்துடன் இணைந்து அமைச்சர் வெளியிட்டார்

மத்திய பண்பாட்டுத் துறை அமைச்சருடன் டாக்டர் மகேஷ் ச்மா இவற்றை வெளியிட்டார்

இந்தியாவின் விரிவான பன்முக தன்மை வலுவான பண்பாட்டு பாரம்பரியத்தால் இணைக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார் புதிதாக கண்டுப்பிடிக்கப்படும் வரவாற்று உண்மைகள் மக்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய தேசிய அருங்காட்சியக தலைமை இயக்குநர் டாக்டர் வி ஆர் மணி ஆராய்ச்சி செய்தி மக்களின் ஆர்வத்தை தூண்டிவிடுவதாக இருக்கும் என்று கூறினார் பாகுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கூகவும் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காகவும் மக்களின் ஆளுமையை மேம்படுத்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் மாறுபடுவதாக அதன் தலைவர் திரு மோகன் பாக்வத் கூறியுள்ளார் இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதற்காக ஆர் எஸ் எஸ் உருவானது என்று கூறிய அவர் இதற்கு வேறு அமைப்புகளை எதிர்ப்பது என்று பொருள் அல்ல என்றும் கூறினார் புது தில்லியில் எதிர்கால பாரதம் ஆர் எஸ் எஸ் முன்நோக்கு என்ற தலைப்பிலான மூன்று நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நிறுவனர் டாக்டர் கே பி ஹெக்டேவார் பணிகளை குறிப்பிட்டு அவரது தலைமையில் ஆர் எஸ் எஸ் மேற்கொண்ட பணிகள் மிகச்சிறப்பானவை என்றார் தேசிய கொடிக்கு மிகுந்த மரியாதையை தமது அமைப்பு வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களுடன் கலந்துரையாடி நாட்டிற்கான தனது எதிர்கால கருத்துகளை வழங்குவதற்கு கூட்டம் நடைபெறுவதகற்காக ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பாக்வத் கூறினார் நாட்டின் வடகிழக்கு பகுதி சும்மந்தப்பட்ட பொருள் போக்குவரத்திற்கு சிட்டகாங் மோங்ளா துறைமுகங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான வரைவு ஒப்பந்தத்திற்கு பங்களாதேஷ் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அந்நாட்டு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு டாக்காவில் அமைச்சரவை செயலாளா் திரு ஷாஃபியுல் ஆலம் இதை தெரிவித்தார் நேபாளமும் பூடானும் விரும்பினால் இந்த ஒப்பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார் இந்த ஒப்பந்தம் ஐந்து ஆண்டுகள் அமலில் இருக்கும் என்றும் பின்னா் அது புதப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தற்போதுள்ள இணக்கமான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது இந்த புரிந்துணர்வு இடப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்று திரு ஆலம் கூறினார் அமெரிக்கா இந்தியா பாதுகாப்பு கூட்டாண்மை அமைப்பு வாரியத்தில் முன்னாள் வெளியுறவுச் செயலாளர் திரு எஸ் ஜெய்சங்கர் சேர்ந்துள்ளார் வாஷிங்டனில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த அமைப்பு இதனை தெரிவித்துள்ளது தற்போது டாட்டா குழுமத்தில் உலக கம்பெனி விவகாரங்கள் பிரிவு தலைவராக உள்ள திரு ஜெய்சங்கள் தமது அமைப்பிற்கு சிறந்த அனுபவத்தை கொண்டுவருவாா் என்று அந்த அறிக்கை கூறுகிறது ஜெய்சங்கள் வெளியுறவுத் துறை செயலாளர் சீனா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கான தூதர் சிங்கப்பூர் ஹை கமிஷ்னர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்தவர் இந்தியா அமெரிக்கா சிவில் அனுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்காற்றியதற்காக பெரிதும் மதிக்கப்படுபவர் இரு நாடுகள் தொடர்பாள வர்த்தக பிரச்சனைகளில் பொதுகருத்துகளை எட்டவும் முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தவும் அமெரிக்கா இந்தியா பாதுகாப்பு கூட்டாண்மை அமைப்பு வாரியம் உருவாக்கப்பட்டது

ஆளுநர் திரு சத்தியபால் மாளிக் தலைமையிலான நிர்வாக குழு திட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக ஸ்ரீநகரில் மாநில அரசு முதன்மை செயலாளர் திரு சைலேந்திர குமார் தெரிவித்தார்

தாவாவுக்கு உள்ளாகி இருக்கும் தெற்கு சீனா கடல் பகுதியில் ஜப்பான் தனது முதவாவது நீாமுழ்கி கப்பல் பயிற்சியை நடத்தியது பாதுகாப்பு நட்பங்களை தெற்கு சீன கடலில் மேம்படுத்துவதற்காக இந்த பயிற்சி நடத்தப்பட்டதாக டோக்கியோவில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது எந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு எதிராகவும் இந்த பயிற்சி நடத்தப்படவில்லை என்று ஜப்பான் பிரதமா் திரு ஷின்ஜோ அபி கூறியிருக்கிறார் இந்த கடலின் பெரும் பகுதிக்கு உரிமை கொண்டாடிவரும் சீனா இந்த நடவடிக்கையால் ஆத்திரம் அடையக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையிலான போட்டி நாளை நடைபெறுகிறது